ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு நரேந்திரமோடி கடலூர் தர்மபுரி மாவட்ட பி ஜே பி நிர்வாகிகளுடன் இன்று கலந்துரையாடினார்

தெப்பத்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

எடப்பாடி கே

சென்னையில் நபார்டு வங்கியின் கடன் குறித்த கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர்

பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக நபார்டு வங்கி தமிழக அரசுக்கு தொடர்ந்து கடனுதவி அளித்து வருவதாக எடுத்துரைத்த முதலமைச்சர் இனிவரும் காலங்களிலும் மக்கள் வளர்ச்சித் திட்டங்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் அதிகளவில் கடனுதவியை நபார்டு வங்கி வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் சிறந்த முறையில் பணியாற்றி வேளாண் விருதுகளைப் பெற்ற உற்பத்திக் குழுக்களுக்கு தமது பாராட்டையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார்

ஜே பி நிர்வாகிககள் மற்றும் தொண்டர்களுடன் இன்று உரையாற்றினார் நரேந்திரமோடி செயலி மூலம் பேசிய அவர் உஜ்வாலா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்று வருவதாகவும் மத்திய அரசின் திட்டங்களை பி ஜே

மேலும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை நரேந்திரமோடி செயலியில் தெரிவிக்க வேண்டும் என்றார்

பேல்பேர ஒப்பந்தம் தொடர்பான விவாதத்தின் போது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனைப் பற்றி தெரிவித்த கருத்து குறித்து தேசிய மகளிர் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது

பேல் பேரம் தொடர்பாக பிரதமர் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒருபெண்ணிடம் கோரியதாக திரு ராகுல்காந்தி தெரிவித்ததாகக் கூறப்படும் கருத்துத் தொடர்பாக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

பொறுப்புமிக்க பதவி வகிப்பவர்கள் பற்றி பொறுப்பற்ற வகையில் இத்தகைய கருத்துக்களைத் தெரிவிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

பி ஐ தலைவர் திரு அலோக் வர்மாவை அப்பதவியிலிருந்து நீக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி அவசரம் காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் திரு

டிவிட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் திரு மோடி தலைமையில் உயர்மட்ட தேர்வுக் குழு கூடி சி பி ஐ தலைவர் திரு

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேர்வு குழுவினர் இன்று புதுதில்லியில் கூடி திரு

ஆளுநர் சென்னை கலைவாணர் அரங்கில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கவி சம்மேளனத்தை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் சென்னை அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கவிஞர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர்

உயர் கல்வித்துறை அமைச்சர் திரு

இவ்வழக்கை விசாரிக்கும் அரசியல் சாசன அமர்விலிருந்து நீதிபதி யூ

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அரசியல் அமர்வில் ஏனைய நீதிபதிகள் எஸ்

ரமணா டி

இதனைத் தொடர்ந்து இந்த இடத்தில் ராமர்கோவில் கட்டுவதற்கான அவசரச் சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டுமென்று பல்வேறு இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்நிலையில் அயோத்தியில் ராமர்கோவில் கட்டுவது தொடர்பான அவசரச் சட்டம் குறித்து இது தொடர்பான நீதியியல் நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னரே மேற்கொள்ள முடியும் என்று பிரதமர் திரு

பிபின் ராவத் அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சவால்களை இந்தியா திறம்பட சமாளித்து எச்சாவாலையும் சந்திக் தயாராக இருப்பதாக இராணுவ தலைமைத் தளபதி பிபின் ராவத் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீன பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பிரச்சனைகளை இராணுவம் திறம்பட எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக் காட்டினார் மக்கள் இன்னலுறக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய விவகாரங்களில் ஊடகங்களின் பங்கை பாராட்டிய அவர் உண்மையை மிகச் சரியான விகிதத்தில் எடுத்துரைத்ததாகவும் குறிப்பிட்டார் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் இணைந்துசெல்ல முடியாது என்றும் இது ஜம்முகாஷ்மீர் மாநிலத்திற்கும் பொருந்தும் என்றார்

தொழில் முனைவோர் இதில் பங்கேற்று மின்னனு சந்தைப்படுத்துதல் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இப்பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களது பெயரை நேரிலோ அல்லது தமிழ்நாடு தொழில்முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவனத்தின் இணைதளம் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் இருவரி திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பட்டியல் எழுத்தர் உதவியாளர் காவலர் ஆகிய பருவகால பணியிடங்கள் இடஒதுக்கீடு முறையில் நிரப்பப்பட உள்ளன

பாதுகாக்கப்பட வேண்டிய மீன் இனங்களை இந்திய மீனவர்கள் இந்த வலைகள் மூலம் பிடித்து செல்வதாக இலங்கை கடற்படையினர் அளித்த புகாரின் பேரில் இந்நடவடிக்கை இவ்வலைகள் இனப்பெருக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு சுற்றுச்சூழலையும் பெருமளவில் பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இருவரி நெல்லை அரசு சித்த மருத்துவக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது இதில் பாராம்பரிய கலைகளை நினைவூட்டும் வகையில் பல்வேறு கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன